உள்ளது

தேர்தலைஅமைதியாகவும் சுதந்திரமாகவும் நடத்திமுடிக்கதேவையானநடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகதலைமைதோதல் அதிகாரிதிருசத்பபிரதாசாகுதெரிவித்துள்ளார் கேரளாமற்றும் புதுச்சேரிசட்டப்பேரவைத் தேர்தலும் இன்றுநடைபெறுகிறது

இனிவிரிவானசெய்திகள் தமிழகசட்டப்பேரவைத் தேர்தலுக்கானவாக்குப்பதிவு இன்னும் சற்றுநேரத்தில் தொடங்க உள்ளது

இதையொட்டி இன்றுஅதிகாலைஅனைத்துவாக்குச்சாவடிகளிலும் மாதிரிவாக்குப்பதிவு நடத்தப்பட்டு அனைத்துஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

இத்தேர்தலில் ஆளும் அஇஅதிமுகதலைமையில் பா ம க பிஜேபி த மாகாஉள்ளிட்டகட்சிகள் ஒருஅணியாகவும் திமுகதலைமையில் காங்கிரஸ் ம தி மு க விடுதலைசிறுத்தைகள் இடதுசாரிகட்சிகள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்டகட்சிகள் ஒருஅணியாகவும் போட்டியிடுகின்றன இவர்கள் தவிர அ ம மு க மற்றும் தே மு தி க ஒருஅணியாகவும் மக்கள் நீதிமையம் தலைமையில் அகில இந்தியசமத்துவகட்சிமற்றும் இந்திய ஜனநாயகஙட்சிஆகியவைஒருஅணியாகவும் நாம் தமிழர் கட்சிதனித்தும் போட்டியிடுகின்றன

சட்ப்பேரவைத் தேர்தலைஅமைதியாகவும் சுதந்திரமாகவும் நடத்திமுடிக்கதேவையானநடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகதமிழகதலைமைதேர்தல் அதிகாரிதிருசத்யபிரதாசாகுதெரிவித்துள்ளார்

வாக்குச்சாவடியில் இவர்களுக்கு உடல் வெப்பநிலைபரிசோதனைசெய்யப்பட்டு கிருமிநாசினிமற்றும் கையுறைகள் வழங்க ஏற்பாடுசெய்யப்பட்டுள்ளது வாக்குச்சாவடிபணியாளா்களுக்கும் முழு உடல் பாதுகாப்பு கவசம் வழங்கப்பட்டுள்ளது தேர்தல் பணிகளைகண்காணிக்கதலைமைசெயலகத்தில் தனிகட்டுப்பாட்டுஅறைஒன்றுஅமைக்கப்பட்டுள்ளது இந்தஅறையிலிருந்து இணையதளம் வாயிலாகஅனைத்துவாக்குச்சாவடிகள் மற்றும் தேர்தல் பணியில் வாகனங்களின் நடமாட்டம் கண்காணிக்கப்படுவதுடன் தேர்தல் தொடர்பானவாக்காளர் ஈடுபடும் சேவைக்காகஉதவிமையம் ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது

விடுமுறைஅளிக்காதநிறுவனங்கள் மீதஉரியநடவடிக்கைமேற்கொள்ளப்படும் என்றம் அவர் குறிப்பிட்டுள்ளார்

கேரளாவில் மலப்புரம் மக்களவைத் தொகுதிக்கான இடைத்தேர்தலும் இன்றுநடைபெறுகிறது

தலா இரண்டுஉறுப்பினா் அடங்கிய இந்தக் குழுவில் தலாதொற்றுநோய் நிபுணா் மற்றும் பொதுகாதாரவல்லுர் இடம்பெற்றள்ளனர்

இந்தியதேர்தல் ஆணையம் சார்பில் ஏற்பாடுசெய்யப்பட்டதேர்தல் பார்வையாளர்கள் திட்டம் குறித்த இரண்டுநாள் சள்வதேச இணையவழிகருத்தரங்கை தொடங்கிவைத்தபேசியஅவர் தேர்தல் நடத்துவதில் ஏராளமானசவால்கள் உள்ளனஎன்றார் இருப்பினும் தற்போதையசூழ்நிலைதேர்தல் மேலாண்மைஅமைப்புகளைஒரணியில் திரட்டி அவற்றின் சிறந்தசெயல்பாடுகளைபகிர்ந்தகொள்ளவைத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

இருவரிசெய்கிகள் ரஷ்ய அதிபர் தேர்தலில் தாம் மீண்டும் போட்டியிடவகைசெய்யும் புதியசுட்டத்திற்குஅந்நாட்டுஅதிபர் திருவிளாடிமிர் புட்டின் ஒப்புதல் அளித்துள்ளார்

பங்களாதேஷின் நாராயண்கஞ்ச் பகுதியில் நிகழ்ந்தபடகுவிபத்தில் ஏற்பட்டஉயிரிழப்பு குறித்து இந்தியாஆழ்ந்தகவலைதெரிவித்துள்ளது ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் ஜௌப் நதியின் குறக்கேகட்டப்படும் உலகின் மிகஉயரமானரயில் பாலத்திற்கானவளைவு கட்டும் பணிநேற்றுவெற்றிகரமாகநிறைவடைந்ததுகுறித்துபிரதமர் திருநரேந்திரமோடிபாராட்டுதெரிவித்துள்ளார் அசாம் சிக்கிம் மற்றும் பீகார் மாநிலங்களில் ஏற்பட்டதிடர் நிலநடுக்கம் குறித்துபிரதமா திருநரேந்திரமோடிஅம்மாநிலமைச்சா்களைதொலைபேசியில் தொடர்பு கொண்டுநிலைமைகேட்டறிந்தார் கடற்படைகப்பல்களைஏவுகணைதாக்குதலிலிருந்துபாதுகாப்பதற்கான புதியதொழில்நுட்பத்தைபாதுகாப்பு ஆராய்ச்சிமற்றும் மேம்பாட்டுநிறுவனம் உருவாக்கியுள்ளது கிருஷ்ணகிரிமாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒசூர்குளகிடஉள்ளிட்ட இடங்களிலும் ஈரோடுமாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டாரப் பகுதிகளிலும் நேற்றுபரவலாகமழைபெய்துள்ளது